வலிமை உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதத்தை முற்றிலுமாக ஒழிப்பதற்கு மத்திய அரசு மூன்றரிமை அளிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார்

வேட்பாளர்கள் இறுதி பட்டியலில் உள்ளனர்

இனி விரிவான செய்திகள் பூகோள மற்றும் சமூக மாறுபாடுகளைக் கடந்து ஒருங்கிணைந்து சிறப்பாக செயல்படுவதில்தான் இந்தியாவின் வலினம உலகிற்கு உணர்த்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் குடியரசு தின விழாவில் பங்கேற்கும் பழங்குடியின கலைஞர்களையும் தேசிய மாணவர் படை மற்றும் நாட்டு நலப்பணி மாணவர்களிடமும் கலந்துரையாடிய பிரதமர் இந்தியா என்பது பூக்களால் புனையப்பட்ட மாலை என்றும் வண்ண மலர்கள் ஒன்றாக இணைந்திருப்பது நாட்டின் ஒருமைப்பாட்டை உணர்த்துவதாகவும் குறிப்பிட்டார் இளைஞர்கள் நாட்டுக்கு ஆற்றவேண்டிய கடமைகள் குறித்து விவாதித்து அகற்கு செயல் வடிவம் தரவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இளைஞர்களின் நம்பிக்கை மிகுந்த உறுதியான முயற்சியால்தான் புதிய இந்தியாவை உருவாக்க இயலும் என்றும் பிரதமர் கூறினார் ராஜ்பத்தில் அணிவகுத்துச் செல்லும் கலைஞர்களின் திறமைகள் இந்தியாவின் வலிமையை உலகிற்கு உணர்த்தும் என்றும் அவர் கூறினார் இந்தியா வலிமை மிக்க கலாச்சாரத்தையும் சமூக கட்டுப்பாட்டையும் கொண்டுள்ளது என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் உரிமைகளைவிட கடமைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரதமர் கிரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

இந்த குழந்தைகளிடமிருந்து புது சக்தியையும் ஊக்கத்தையும் தாம் பெறுவதாக அவர் குறிப்பிட்டார் சாதனைகள் நிகழ்த்தியதோடு நின்றுவிடக் கூடாது என்றும் நாட்டுக்கு மேலும் பல பங்களிப்பு செய்ய வேண்டும் என்றும் எப்போதும் சிந்திக்க வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார் நெருக்கடியான சூழலில் தைியத்துடன் செயலாற்றும் பண்பு வாழ்வின் அனைத்து கட்டங்களிலும் தொடர வேண்டுமென்றம் அவர் குறிப்பிட்டார் அனைத்து துறைகளிலும் தங்களால் இயன்ற வகையில் புதுமைகளை படைக்குமாறு அவர் வலியுறுத்தினார்

இந்த விருது ஒரு வட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசையும் பதக்கத்தையும் சான்றிதழையும் பாராட்டு பத்திரத்தையும் கொண்டதாகும் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதத்தை முற்றிலுமாக ஒழிக்க மத்திய அரசு உறுதியாள நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் ரஜோவ்ரி மாவட்டத்தில் கோத்தரள்கா தாலுக்காவில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பொருளாதார வளர்ச்சியை எட்டுவதற்கு வன்முறை மற்றும் தீவிரவாதத்தில் இருந்து விடுபட்டு அமைதியாள குழ்நிலை ஏற்படவேண்டியது அவசியம் என்றார் மத்திய அரசின் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்காள சிறப்புக் குழுவுடள் சென்றுள்ள மத்திய அமைச்சர் திரு ஜோஷி ஜம்மு காஷ்மீர் பகுதியில் தீவிரவாதம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு அமைதி நிலவுவதை மத்திய குழுவினர் உறுதி செய்யவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

தனி விமானம் மூலம் புதுதில்லி வந்த பிரேஸில் அதிபரை பாலம் விமான நிலையத்தில் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதரன் வரவேற்றார்

நாளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரேஸில் அதிபரை கவுரவிக்கவுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடியையும் பிரேஸில் அதிபர் சந்தித்து பேசவுள்ளார் அதன்பின்னர் பிரேஸிலுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவுள்ளன

பதவி உயர்வில் இடஒதுக்கீடு இல்லை என்ற விதிமுறை பார்வையற்றோருக்கு பொருந்தாது என்ற உச்சநீதிமன்றம் அண்மையில் அளித்துள்ள தீர்ப்பை வரவேற்பதாக தேசிய பார்வையற்றோர் சம்மேளனத்தின் பொதுச்செயலாளர் திரு எஸ் கே ருங்த்தா வரவேற்றுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்று மத்திய மாநில அரசுகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் உடனடியாக பார்வையற்றோருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு அளிக்கவேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்

தேசிய பென் குழந்தைகள் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது

ஆண் பெண் பிறப்பு விகிதத்தை சரி செய்யவும் சிசு கொலையை தடுக்கவும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கவும் இந்நாளில் பல்வேறு விழிப்புணா்வு நிகழ்ச்சிகள் நடடபெற்றன தேசிய பெண் குழந்தை தினத்தை முன்னிட்டு மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறை அமைச்சகம் பல்கலைக்கழகங்களில் பெண்களுக்கென பத்து சிறப்பு இருக்கைகளை அமைத்துள்ளது பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் பெண்கள் பல்கலைக்கழக மாளியக்குழு உதவியுடன் இந்த பல்கலைக்கழக இருக்கைக்கென தேரிவு செய்யப்படுவர் பெண்கள் பல்வேறு ஆராய்ச்சி படிப்புகளிலும் பங்கேற்று அவர்களின் திறமைக்கு அங்கீகாரம் அளிக்கும் நோக்கில் பென்களுக்கான சிறப்பு இருக்கைகளை அமைப்பதற்கு மத்திய அரசு முடிவு செய்துள்ளது

கருவில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா என்பதை கண்டறியும் சோதனைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் சட்ட விதிகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் வேட்புமனுக்களை திரும்பப்பெற இன்று கடைசி நாளாகும்

இந்த தேர்தலில் பிஜேபி ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் இடையே கடும் போட்டி நிலவுகிறது

தில்லி சுட்டப்பேரவை தேர்தல் குறித்து பிஜேபி வேட்பாளர் டுவிட்டரில் பதிவிட்டுள்ள சர்ச்சைக்குரிய கருத்தை நீக்குமாறு தலைமம் தேர்தல் ஆணையம் டுவிட்டர் நிறுவனத்தை கேட்டுக்கொண்டுள்ளது தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கு எழுதியுள்ள கடிதத்தின் அடிப்பளடயில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனிடையே தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகமும் திரு கபில் மிஸ்ராவிடம் விளக்கம் கோரி நோட்டீஸை அனுப்பியுள்ளது இதற்கு பதில் அளித்துள்ள திரு மிஸ்ரா டுவிட்டரில் தாம் தெரிவித்திருந்த கருத்துக்கள் தவறான அர்த்தத்தில் திரிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார்

குடியரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து போராடுபவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின்கீழ் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என உத்தரவிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் இன்று தெரிவித்துள்ளது இது தொடரபாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் திரு அருண்மிஸ்ரா திருமதி இந்திரா பானர்ஜி ஆகியோர் கொண்ட பெஞ்ச் இந்த சட்டத்தை முறைகேடாக பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க முடியாது என்றும் அதே வேலையில் குடியிரிமை சுட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடைபெறும்போது பொதுச் சொத்துக்களை தீயிட்டு சேதப்படுத்துவது வன்முறை ஆகியவற்றை பல்வேறு சட்டங்களை பயன்படுத்தி கட்டுப்படுத்தும் பொறுப்பு அரசு நிர்வாகத்திற்கு உள்ளதாகவும் தெரிவித்தனர்